சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

பாரீஸில் நடைபெறும்

பேல் நடாலை இன்று எதிர்கொள்கிறார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் காணொலி மூலம் ஸ்வாமித்வா சொத்துரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இத்திட்டத்தின் மூலம் சட்டவிரோதமாக சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்றார் நாட்டின் கடைகோடி மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களும் வங்கிக்கடன் உள்ளிட்ட அனைத்து நிதி சேவைகளையும் பெற முடியும் என்றார் சொத்துரிமை அட்டைகளை இன்று பெற்றுக்கொண்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் கிராமங்களின் நிதி ஆதாரங்களைப் பொறுத்தவரை இது வரலாற்று சிறப்பு மிக்க நடவடிக்கை என்று குறிப்பிட்டார் நிலம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தயாரிப்பதற்கு மேம்படுத்தப்பட்ட தொழில் நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்துள்ள செய்தியில் ஊழலுக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் மேற்கொண்ட போராட்டம் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று பாராட்டியுள்ளார் பிரதமர் திரு

இதனிடையே மத்திய மாநில அரசுகளின் தொடர் தீவிர நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை விட குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது

முதலமைச்சர் தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

திருவள்ளுர் காஞ்சிபுரம் ஒசூர் நெல்லை உள்ளிட்ட இடங்களில் அமைய உள்ள இந்த தொழிற்சாலைகள் மூலம் ஏராளமானோர் வேலைவாய்ப்பு பெறுவர் மேலும் வடகிழக்கு பருவ மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதி வருவாய் தீயணைப்பு காவல்துறை உள்ளிட்ட பல்துறை உயர்அதிகரிகாரிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது உள்ளிட்ட முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது முதலமைச்சர் பயணம் இதனிடையே முதலமைச்சர் வரும் செவ்வாய் புதன்கிழமைகளில் கோவிட் தடுப்பு மற்றும் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்கிறார்

தூத்துக்குடியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார்

இதன்மூலம் அப்பகுதியில் கடலரிப்பு தடுக்கப்படுவதோடு மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கவும் முடியும்

உடுமலை ராதாகிருஷ்ணன் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு கோவிட் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறினார்

கோவில்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரைப்படங்கள் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடமாக இருக்க வேண்டும் என்றும் ஆபாச காட்சிகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என மாநில அரசு சார்பில் வலியுறுத்தப்படும் என்றார் விஜயபாஸ்கர் தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்கள் தீவிர கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தான் கோவிட் தொற்று இறப்பு விகிதம் குறைவாக உள்ளதாக கூறினார் எனினும் மக்கள் எச்சரிக்கையுடன் முகக்கவசம் அணிவதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சுகாதாரத்துறை அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்காத தனியார் மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரித்துள்ளது கோவிட் தனியார் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிர்காக்கும் சிகிச்சை அளித்த பின் கோவிட் சிகிச்சைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் திரு லோகநாதன் கோவிட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைள் குறித்து பேசுகையில்

பலத்த காயமடைந்த ஒருவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

மயிலாடுதுறையில் கோவிட் கொற்று பரவலைத் தடுக்கும் நடவடிக்கையாக கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு முகக்கவசம் அணியாமல் வருபவர்களை அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு

நாயர் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலுள்ள காமாட்சி கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திரு

வானிலை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்ககடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பிரெஞ்ச் ஆப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீரரான செர்பியாவின் நொவோக் ஜோக்கோவிச் இரண்டாம் நிலை வீரர் ஸ்பெயினின் ர

பேல் நடாலை இன்று எதிர்கொள்கிறார்

எல்